நோய் தொற்றைகட்டுப்படுத்தஅரசுஎடுக்கும் நடவடிக்கைகளுக்குமக்கள் முழு ஒத்துழைப்பு தரவேண்டும் என்றுமுதலமைச்சர் திருமு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்திற்கானஆக்சிஜன்

தமிழகத்தில் அரிசிகுடுப்பஅட்டைதாரர்களுக்குநியாயவிலைக் கடைகள் மூவம் முதல்

அத்தியாவசியபணிகளைதவிர இதரஅனைத்துசேவைகளுக்கும் தடைவிதிக்கப்பட்டுள்ளது பால் விநியோகம் பத்திரிகைவிநியோகம் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவசார் சேவைகள் செயல்படஅனுமதிக்கப்பட்டுள்ளது

அம்மாஉணவகங்கள் தொடர்ந்துசெயல்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

ஊரடங்கு காலத்தில் அரசுமற்றும் தனியார் பேருந்தபோக்குவரத்துக்குதடைவிதிக்கப்பட்டுள்ளது

மகளிரைபோலதிருநங்கையரும் பேருந்துகளில் அரசுப் கட்டணமின்றிபயணிப்பதுகுறித்துபரிசீலிக்கப்படும் என்றுதமிழகமுதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் இதுகுறித்தமுடிவு விரைந்துஎடுக்கப்படும் என்றுதெரிவித்துள்ளார்

சட்டப்பேரவைசெயலர் திருசீனிவாசன் இன்றுவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் இக்கூட்டத்தொடரின் நாளன்றுபேரவைக்குதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளசட்டமன்றஉறுப்பினர்கள் பதவிப்பிரமாணம் முதல் எடுத்துக்கொள்வார்கள் என்றுதெரிவித்துள்ளார்

சென்னை ஸ்டான்லிமருததுவமனையில் இன்றுஆய்வு மேற்கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதனைகூறினார்

விளையாட்டுச் செய்திகள் டோக்கியோஒலிம்பிக் படகுப் போட்டியில் பங்கேற்பதற்கு இந்தியாவின் அரவிந்த் சிங் அருண் ஜாட் இணைதகுதிபெற்றுள்ளது